ரஃபேல் ஒப்பந்தம் உள்ளிட்ட இதர விவகாரங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எழுந்த அமளியை அடுத்து இருஅவைகளிலும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே மக்களவையில் வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா நிறைவேற்றப்பட்டது

ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் தொடர்பாக நாடாளுமன்றக் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் ஏழாம் நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டது ரஃபேல் உள்ளிட்ட இதர விவகாரங்கள் தொடர்பாக இருஅவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் காவிரியாற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள விரிவான திட்ட அறிக்கையை திரும்பப்பெறக் கோரி அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டனர் ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு போதமான நிதி நடுதுக்கக்கோரி தெலுங்குதேச உறுப்பினர்கள் வலிபுறுத்தினர் ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து அரசுக்கு எதிராக குற்றக்காட்டுகளை கூறிவரும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக சில பிஜேபி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதையடுத்து அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை மீண்டும் கூடியதும் இதேநிலை நீடித்ததால் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரிக்கையை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் நிராகரித்தார் இத்தொடர்பான விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறினார் தொடர்ந்து அமளி நீடித்ததையடுத்து மக்களவைத்தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பின்னர் உணவு இடைவேளைக்கு பிறகு அவை தொடங்கியதும் வாடகை தாய் ஒழங்குமுறை மசோதா நிறைவேற்றப்பட்டது பின்னர் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா தொடர்பான விவாதத்தை தொடங்குவதில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக மக்களவை நாள்முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் மத்தியஅரசு வருத்தம் தெரிவிக்கவேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் காவிரி விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டனர் இந்நிலையில் ரஃபேல் உள்ளிட்ட அளைத்து விவகாரங்கள் குறித்தும் மத்தியஅரசு விவாதம் நடத்த தயாராக உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடையூறு செய்வதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் குற்றம் சாட்டினார்

இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சீர்திருத்தங்களை சமூக பொறுப்புணர்வுடன் மேற்கொள்ளவேண்டும் என்று தெரிவித்தார் அனைவரது வாழ்க்கைத்தரமும் மேம்படும் வகையில் சிறந்த வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக நிதி ஆயோக்கின் கொள்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு அருண்ஜேட்லி கூறினார் நாட்டை வலுவாக கட்டமைப்பது பொருளாதாரத்தின் அனைத்து பிரிவுகளிலும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பது குறித்தும் அவர்களை பங்கேற்க செய்வதில் ஊக்கமளிப்பது குறித்தும் கொள்கை விளக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் வேளாண்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண இத்துறையை நவீனப்படுத்துவதும் தொழில்முனைவோரை உருவாக்குவதம் முக்கியம் என்று தெரிவித்தார் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைகளில் மகளிருக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று மத்தியஅரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பான அரசியலமைப்பு சுட்ட திருத்தத்திற்கு அனைத்துக்கட்சிகளும் ஒத்துழைக்கவேண்டும் என்று மத்திய சுட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார்

வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது வாடகை தாய் முறைய வணிகரீதியாகவும் முறையற்றதாகவும் பயன்படுத்துவதை தடுக்கும் வகையிலான அம்சங்கள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளது தேசிய வாடகை தாய் வாரியம் மாநில வாடகை தாய் வாரியம் ஆகியவற்றை அமைப்பதற்கும் வாடகை தாய் முறையை ஒழுங்குபடுத்துவதற்கான உறுப்பினர்களை நியமிக்கும் வகையிலான அம்சங்களும் இம்மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தைபேறு இல்லாத தம்பதியினர் மட்டுமே இம்முறையை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இத்தம்பதியினர் இந்திய குடிமக்களாகவும் திருமணமாகி ஐந்து வருடங்கள் நிறைவுபெற்றவர்களாகவும் இருக்கவேண்டும் என்ற நிபந்தனை இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளது இத்தம்பதியினருக்கு வாடகை தாய் நெருங்கிய உறவினராகவும் அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றவராகவும் இருக்கவேண்டும் என்ற அம்சமும் இம்மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் தொலைத் தொடர்பு கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தில் கடும் அமளிக்கிடையே பதிலளித்த அவா் மலைப்பாங்கானப் பகுதிகளில் பி எஸ் என் எல் கோபுரங்கள் அமைப்பதற்கான அனுமதியை பெறுவதில் வடகிழக்கு மாநில அரசுகள் உதவிட வேண்டமென்று கேட்டுக் கொண்டார்

மைக்கேலின் பதினான்குநாள் சிபிஐ காவல் முடிவடைந்ததையடுத்து அவர் இன்று நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் முன்னதாக மைக்கேலின் ஜாமீன் மனு மீது வரும் சனிக்கிழமை தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது கடந்த நாள்காம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்டில் கிறிஸ்டியன் எமக்கேல் கைதசெய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டார்

பெல்ஜியம் பிரதமர் திரு சார்லஸ் மைக்கேல் தமது பதவியை ராஜினாமா செய்தார் குடிமக்களின் இடப்பெயர்வு தொடர்பான ஐநா உடன்படிக்கைக்கு அவர் ஆதரவு தெரிவித்ததற்கு இருந்த எதிர்ப்பு காரணமாக அவர் இம்முடிவை மேற்கொண்டார் அவருக்கு அளித்துவந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அறிவித்ததையடுத்து பெல்ஜியம் பிரதமர் தமது பதவியை ராஜினாமா செய்தார் முன்னதாக ஐநா உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் பிரஸல்சில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தன

மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பொது மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிஜேபி நீர்வாகிகளிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் இவ்வாறு கூறினார்